இன்று உரையாற்றினார்

செய்வதற்காக குழு ஒன்றை பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைக்கவுள்ளார்

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சி தொடர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மக்களவை தேர்தலில் மக்கள் வாக்களித்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று அவர் உரையாற்றினார் மத்திய அரசின் செயல்பாட்டிற்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் உறுதியான முடிவினை மக்கள் இந்த தேர்தலில் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதுவரை இல்லாத அளவிற்கு மகளிர் கூடுதலாக இந்த தேர்தலில் வாக்களித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவை தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்காக தேர்தல் ஆணையம் சும்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படைவீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார்

வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் தண்ணீர் பிரச்சினை எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு அகற்கென ஒரு துறையை மத்திய உருவாக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் நீர் சேகரிப்புக்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஏழை மக்குளுக்கு வீட்டு வசதி மற்றும் தரமான சுகாதார சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாவும் அவர் கூறினார் வறுமையை அகற்றுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சிறு வர்த்தகர்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கான ஒய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஒன்றரை வட்சம் நலவாழ்வு மையங்கள் செயல்பட தொடங்கும் என்றும் அவர் கூறினார் தவாக் விவகாரத்து முறையை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகள் மகளிருக்கு சமவாய்ப்பு வழங்குவதற்கு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார்

இதற்காக இரண்டு கோடி இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் திட்டத்தின் கீழ்

இந்த திட்டத்தின் மூலம் எட்டு கோடி போலி பயனாளிகள் கண்டறிப்ப்பட்டிருப்பதாகவும் குடியரகத் தலைவர் தெரிவித்தார் புதிய பொருளாதார கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு முறையை எளிமை படுத்துவதற்கான நடவடிக்கை தொடரும் ஊழல் முற்றிலுமாக அகற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் குடியரசுத் தலைவர் வெளியிட்டார் மக்களவை மற்றம் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தற்போது அவசியமாகிறது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் இடம் பெற்றுள்ள கட்சி தலைவர்களுடன் நேற்று புதுதில்லியில் ஆவோசனை நடத்தினார் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிய் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் குழு ஒன்றை அமைக்கவுள்ளதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மேலும் ஆக்கப்பூர்வமாக அமைவதற்கான அம்சங்கள் குறித்தம் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார்

நீர் மேலாண்மை மற்றும் நீர் சேகரிப்பில் உள்ள சவால்களை குறித்தும் பிரதமர் இக்கூட்டத்தில் விரிவாக எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்தார்

சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் ஏற்றுமதியாளர்கள் செலுத்திய கூடுதல் தொகை உரிய காலத்தில் திருப்பி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கென கணினி கட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

அம்மாநில அரசும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கூடுதல் மருத்துவ குழுக்களை அனுப்பியுள்ளது சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனைபொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

யோகா தின கொண்டாட்டத்திற்கு முன்னோட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேலம் தருமடரி மாவட்டத்தில் அரச மற்றும் தனியார் பள்ளிகளில் யோகா பயிற்சி மாணவமாணிவயருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தருமபரியில நாளை ஐந்தாவது சர்வதேச போகா தினத்தைபொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தருமடமி அரசு கலைக் கல்லூரியில் நேரு இளைபோர் மையம் கார்பில் நல்விணக்கம் அமைதிக்கான போகா மற்றும் கற்றுக்குழல் பாதுகாப்பு போக பயிற்சியின் பயன்கள் குறித்த மாவட்ட அளவிலான இளைபோர் மாநாடு நடைபெறவுள்ளது இதபோன்று மத்திய அரசின் கள விழிப்புணர்வு அலுவலகம் சார்பில் தருமபுரி மாவட்டம் அருச் அருகே சர்வகேத போகா தினத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கல்லூரிகள் மூடப்படாது என்றும் தெரிவித்தார் போதிய நீர் வசதி கல்லூரிகளில் உள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக ஏழு மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண் இயக்குநர் திரு மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி சேலம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் வடிகால் பொறியாளர்கள் பங்கேற்றனர் இருப்புநிலை தேவைப்படும் பகுதிகள் விநியோக நடைமுறை போன்றவை குடிநீர் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தமிழகத்தில் நிபா வைரஸினால் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்